தொடங்கியது

பாதுகாப்பு வீரர்களுக்கான வீர தீர விருதுகளை குடியரகத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் கோவா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு பிரமோத் சாவந்த் இன்று பதவியேற்றாா்

மக்களவைத் தேர்தலுக்காள தேர்தல் அறிக்கையை அஇஅதிமுக மற்றும் திமுக கட்சிகள் இன்று வெளியிட்டன

தமிழகத்தில் சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதற்கு சுயேட்சை வேட்பாளர் முகமது ஷாஜஹான் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தாா் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் திரு பத்மராஜன் சுயேட்சை வேட்பாளராக மனுத்தாக்கல் செய்தாா் நாமக்கல் தொகுதியில் அஹிம்சா சோஷலிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு ரமேஷ் சுயேட்சை வேட்பாளராக மனுத்தாக்கல் செய்தார் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் முப்படைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் இன்று வழங்கினார் குடியரசுத்தலைவா் மாளிகையில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் இந்த விருதுகள் இன்று வழங்கப்பட்டன இந்திய ராணுவத்தில் வீரமரணம் அடைந்த சிப்பாய் விஜயகுமாருக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது மத்திய ரிசா்வ் காவல் படையில் வீரமரணம் அடைந்த காவலர் பிரதீப்குமார் பாண்டாவுக்கும் கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணம் அடைந்த அவர்களை கவுரவிக்கும் விதத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன ஜம்மு காஷ்மீரில் வெற்றிகரமாக பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொண்ட லெப்டனன் ஜெனரல் அனில்குமார் பட்டுக்கு உத்தம் யுத் சேவா பதக்கம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ராணுவத் தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் கடற்படைத் தலைவர் அட்மிரல் சுனில்லாம்பா விமானப்படைத் தலைவர் ஏர்சீப் மார்ஷல் பி

தனோவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பிஜேபியின் சட்டப்பேரவை உறுப்பின் திரு பிரமோத் சாவந்த் நேற்றிரவு பதவியேற்றுக் கொண்டார் அம்மாநில ஆளுநர் மிருதுல்லா சின்ஹா அவருக்கு பதவிப்பிரமாணத்தையும் ரகசிய காப்புப் பிரமாணத்தையும் செய்து வைத்தார்

சாவந்த் கோவாவின் சங்கிலின் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்

கோவா சுட்டப்பேரவைத் தலைவராக பதவி வகித்த திரு சாவந்த் அப்பதவியை ராஜினாமா செய்த பின்னா் முதலமைச்சராக பொறுப்பேற்றாா் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு பிஜேபியின் மத்திய தேர்தல்குழுக் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது முதல் வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமா் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவா் திரு அமித் ஷா மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் ஏற்கனவே பிஜேபியின் மத்திய தேர்தல் குழுக் கூட்டம் சளிக்கிழமை அன்று நடைபெற்றது

அக்கட்சியன் தேர்தல் குழு பெயர்களை இறுதி செய்த பின்னர் பட்டியல் வெளியிடப்பட்டதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரிக்குழுக் கூட்டம் மத்திய நிதியமைச்சா் திரு அருண்ஜெட்லி தலைமையில் இன்று நடைபெறுகிறது வீடியோ கான்பிரன்சிங் மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ரியல் எஸ்டேட் துறைகளுக்கான சரக்கு மற்றும் சேவைவரிக் கட்டணத்தை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

அம்மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு முகேஷ் சாஹூ இதனை வெளியிட்டார் கிம் கன்ஞ் சில்சாா் திப்பு மங்கள்தாய் மற்றும் நாகோள் ஆகிய தொகதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

நாடாளுமன்றத் தோதலுக்கான தோ்தல் அறிக்கையை அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான திரு

பன்னீர் செல்வம் இன்று வெளியிட்டார் அதனை முதலமைச்சரும் அஇஅதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி பெற்றுக் கொண்டார் சென்னை ராயப்பேட்டையில் அஇஅதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு

ஜெயலலிதா வழியில் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

இந்திய நாட்டின் அலுவல் மொழியில் ஒன்றாக தமிழ் மொழியை அறிவிக்க வலியுறுத்தப்படும் இவங்கையில் நடைபெற்ற இனபடுகொலையில் தொடர்பான விசாரணை மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்ய மத்திய அரசை வலியுறுத்த உள்ளதாக கூறினாா் காவிரி கோதாவரி இணைப்புத் திட்டம் இந்திய இளைஞா்களுக்கும் பெண்களுக்கும் திறன் மேம்பாட்டுப் பயிற்சி கல்விக் கடன் ரத்து கல்வியை பொதப்பட்டியலில் இருந்து மாநிலப் பட்டியலுக்கு மாற்றுவது நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று வெளியிட்டார் சென்ளை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதளை வெளியிட்ட அவர் வரவிருக்கும் தேர்தலில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளடக்கிய அம்சங்கள் இடம் பெற்றுள்ளதாக கூறினார் பெட்ரோலியப் பொருட்களுக்கான விலைகளை நிர்ணயம் செய்வதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதையும் அரசின் நிர்வாகத்தின்கீழ் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும்

மாணவா்களுக்கான கல்விக்கடன் ரத்து

அந்நாட்டு அரசு இன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் சியான் ஜீபெங் மாகாணத்தில் தீவிரவாதிகளை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளது பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதத்தை எதிங்கும் போராட்டம் மற்றும் சின் ஜியாங்கில் மனித உரிமை பாதுகாப்பு என்ற தலைப்பிலான வெள்ளை அறிக்கையில் அப்பாவி மக்களின் மீது நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதலை எதிர்ப்பதாக அரசு கூறியுள்ளது உலகம் முழுவதிலும் அமைதியையும் வளர்ச்சியையும் தடுக்கும் முட்டுக்கட்டையாக தீவிரவாதம் உள்ளதாக சீனா கூறியுள்ளது அப்பாவி மக்களின் உயிர் உடைமைகள் மற்றும் சொத்துகளுக்கு ஆபத்தாக உள்ள தீவிரவாதத்தை முற்றிலுமாக எதிர்ப்பதாக அரசு கூறியுள்ளது பாகிஸ்தாளில் இருந்து செயல்படும் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவா் மசூத் ஆசாரை பயங்கரவாத பட்டியலில் இடம் பெற செய்வதற்கு சீனா ஒத்துழைக்காத நிலையில் இந்த அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்ச் ஷா மெஹமுது குரோஷி சீனாவுக்கு வருகை மேற்கொண்டுள்ள நிலையில் சீனாவின் அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது